பெட்ரோலியப் பொருட்களின் விலையை எண்ணெய் சந்தையில் குறைக்க உள்ள உற்பத்தியாளர்களும் நுகர்வோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தியுள்ளார் தீவிரவாதத்தை அடியோடு ஒழிக்க சர்வதேச சமூதாயம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் பிறந்த நாளையொட்டி நாடு அவரை நினைவுகூர்ந்துள்ளது ஐ சி சி தரவரிசைப் பட்டியலில் இந்திய கிரிக்கெட் அணித் தலைவர் விராட்கோலி தொடர்ந்து முதலிடத்தில் உள்ளார்

புதுதில்லியில் சௌதி அரேபியா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் நாடுகளின் எண்ணெய் உற்பத்தியாளர்கள் உலக வங்கியின் சர்வதேச எரிசக்தி முகமை மற்றும் இந்திய எண்ணெய் நிறுவனங்களைச் சார்ந்த பிரதிநிதிகளுடன் பிரதமர் இன்று ஆலோசனை நடத்தினார் எண்ணெய் உற்பத்தி சந்தையில் நிலவும் பல்வேறு காரணங்களால் விலை உயா்ந்து வருவதாக சுட்டிக்காட்டிய அவர் கூட்டு முயற்சியால் மட்டுமே இதனை கட்டுப்படுத்த முடியும் என்றார் எண்ணெய் உற்பத்தி செய்யும் நாடுகள் உற்பத்திக்கும் தேவைக்கும் இடையேயான இடைவெளியை குறைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று பிரதமர் வலியுறுத்தினார் எண்ணெய் உற்பத்தி நாடுகள் தங்களது உபரி எண்ணெய்யை வளரும் நாடுகளுக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார் எண்ணெய் விலை மற்றும் அளவை உற்பத்தி செய்யும் நாடுகளே நிர்ணயிக்கும் நிலை உள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் இந்தக் கூட்டத்தில் கலந்து கொண்ட சர்வதேச எண்ணொய் நிறுவனங்களில் தலைமைச் செயல் அதிகாரிகள் மற்றும் நிபுணர்கள் கடந்த நான்காண்டுகளாக எரிசக்தி துறையில் வர்த்தகம் புரிவதற்கான சூழலை எளிமைப்படுத்தியதற்காக மத்திய அரசை பாராட்டினார்கள் எண்ணெய் நிறுவனங்கள் அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்த வேண்டுமென்றும் நிலவாயுவை கண்டுபிடிப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொணடாா் எண்ணெய் மற்றும் வாயு சந்தையில் இந்தியா முக்கியமான இடத்தில் இருப்பதை பிரதமர் கட்டிக் காட்டினார் இந்தக் கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் திரு அருண்ஜேட்லி பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு தர்மேந்திரபிரதான் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் டாக்டர் ராஜீவ்குமார் நித்தி ஆயோக் தலைமைச் செயல் அதிகாரி திரு அமிதாப் காந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் உலக அளவில் மனித இனத்திற்கு மிகப்பெரிய அச்சுறுத்தவாக விளங்கும் தீவிரவாதத்தை அனைத்து நாடுகளும் ஒன்று சேர்ந்து ஒடுக்க முன்வர வேண்டும் என்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கப்யா நாயுடு கேட்டுக் கொண்டிருக்கிறார் புத்தில்லியில் இன்று தேசிய பாதுகாப்பு கல்லூரியில் அமைதியான உலகை ஏற்படுத்துவதில் இந்தியாவின் பங்கு என்ற தலைப்பில் உரையாற்றிய அவர் தீவிரவாதத்தை ஒழிப்பதில் ஐ நா சபையும் சர்வதேச சமூதாயமும் மிகப் பெரிய ஆற்றலுடனும் உறுதிப்பாட்டுடனும் ஒன்று சேர்ந்து செயலாற்ற வேண்டிய தருணம் இது என்று கூறினார் தீவிரவாதம் பயங்கரவாதம் மதவாதம் பெண்களுக்கு எதிரான வன்முறை பல்வேறு வடிவங்களிவான வன்முறை போக்கு ஆகியவற்றை கட்டுப்படுத்த உறுதியான அனுகுமுறை அவசியம் என்று அவர் வலியுறுத்தினார் சமுதாய கல்வி நம்பிக்கை அடிப்படையிலான புரிந்துணர்வு சமூக மாண்புகளை உருவாக்குதல் ஆகியவை நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதாக அமையும் என்று கூறிய குடியரசுத் துணைத் தலைவர் அனைத்து விதமான வன்முறைகளையும் சகித்துக் கொள்ளாத தன்மையே பாதுகாப்பாள சமூதாயத்தை உருவாக்குவதற்கான அடிப்படையாக அமையும் என்று குறிப்பிட்டார்

இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் எய்ம்ஸ் மருத்துவமனையில் கடந்த ஒரு மாத காலமாக சிகிச்சை பெற்றுவந்த திரு பாரிக்கர் நேற்று பிற்பகலில் கோவாவில் உள்ள பனாஜி அருகே அவரது இல்லத்திற்கு திரும்பினார் என்று கூறப்பட்டுள்ளது இன்று காலையில் தமது குடும்பத்தினருடன் அவர் உரையாடினார் மருத்துவர்கள் அவரை ஒரு வார காலம் ஒய்வெடுக்கும்படி அறிவுரை வழங்கியுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கணைய நோய்க்காக கடந்த பிப்ரவரி மாதத்தில் இருந்து மும்பை அமெரிக்கா தில்லி ஆகிய இடங்களில் அவர் சிகிச்சை பெற்றார் என்பது குறிப்பிடத்தக்கது மொத்த விலை பணவீக்க விகிதம் இரண்டு மாத காலத்தில் இல்லாத அளவிற்கு கடந்த மாதம் ஐந்து புள்ளி ஒன்று மூன்று சதவீதமாக உயர்ந்துள்ளது பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உணவுப் பொருட்களின் விலையில் ஏற்படுத்திய தாக்கத்தால் இந்த உயர்வு ஏற்பட்டுள்ளது மொத்த விலை குறியீட்டு எண் அடிப்படையிலான பணவீக்கம் ஆகஸ்ட் மாதத்தில் நான்கு புள்ளி ஐந்து மூன்று சதவீதமாக இருந்தது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதத்தில் இது மூன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீதமாக இருந்தது குறிப்பிடத்தக்கது புதுதில்லியில் உள்ள தீன்மூர்த்தி எஸ்டேட்டில் அமையவுள்ள இந்திய பிரதமர்கள் குறித்த அருங்காட்சியகத்திற்கு மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு மகேஷ் சர்மா வீட்டுவசதி மற்றும் நகர்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி ஆகியோர் இன்று அடிக்கல் நாட்டினர் பிரதமர்களின் வாழ்க்கை வரலாறு அவர்கள் ஆற்றிய பணிகள் தேச நிர்மாணத்தில் அவர்களது முக்கிய பங்களிப்பு உட்பட அவர்கள் தொடர்பான தகவல் திரட்டுகளுடன் நவீன இந்தியாவை பிரதிபலிப்பதாக இந்த அருங்காட்சியகம் திகழும் நாட்டின் ஜனநாயக அனுபவத்தை பார்வையாளர்களுக்கு இந்த அருங்காட்சியகம் அளிக்கும் இந்த அருங்காட்சியகத்தில் விவாத அரங்குகள் விவாதம் நடத்தும் இடங்கள் கருத்தரங்கு அரங்குகள் கலையரங்கம் ஆகியவை இடம் பெறும்

ஒராண்டுக்குள் இது கட்டி முடிக்கப்படும் என அவர் தெரிவித்தார்

இந்நாளையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் அவரது மாளிகையில் டாக்டர் அப்துல் கலாமின் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் டாக்டர் கலாம் சிறந்த ஆசிரியராகவும் விஞ்ஞானியாகவும் இளைஞா்களை ஊக்குவிப்பவராகவும் பணியாற்றியவர் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தமது டுவிட்டர் செய்தியில் கூறியுள்ளார் ஒவ்வொரு இந்தியரின் மனதிலும் அவர் குடிகொண்டிருப்பதாக பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் மக்கள் தலைவராக டாக்டர் கலாம் விளங்கியதாக உள்துறை அமைச்ச் திரு ராஜ்நாத்சிங் பாராட்டியுள்ளா் இந்தியாவின் பாதுகாப்புத் தன்மையை காலத்திற்கு ஏற்றவாறு மாற்றியமைக்க வேண்டியது அவசியம் என்பதை டாக்டர் கலாம் உணர்த்தியவர் என்றும் அவர் கூறியுள்ளார் ஏவுகணை மனிதர் என்று பெயர் பெற்ற டாக்டர் கலாம் இந்தியாவில் வாழும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை கனவுகாண வைத்தவர் என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் கூறியுள்ளார் அமைதியாள உறுதியான பாதுகாப்பான பொருளாதார ரீதியில் எழுச்சிமிகு நாடாக உருவாக ஆப்கானிஸ்தான் மேற்கொள்ளும் முயற்சிஙளுக்கு இந்தியா பக்க பலமாக இருக்கும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் கூறியுள்ளார் சீனாவுடன் ஆப்கானிஸ்தான் ராஜ்ஜிய அதிகாரிகள் கூட்டாக பயிற்சி மேற்கொள்ளும் நிகழ்ச்சியின் துவக்கத்தைபொட்டி அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் இந்தியாவும் ஆப்கானிஸ்தானும் நெருங்கிய அண்டை நாடுகள் என்றும் பாதுகாப்புத்துறை கூட்டாண்மை கொண்டவை என்றும் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தான் மக்கள் மற்றும் அரசாங்கத்தின் முன்னுரிமை அடிப்படையிலான வளர்ச்சி கூட்டாண்மை பலதரப்பட்ட இருதரப்பு ஒத்துழைப்பிற்கு அடித்தளமாக விளங்குகிறது என்று அவர் தெரிவித்தார்

ஆப்காளிஸ்தான் இளைஞர்களின் ஆற்றலை வெளிக்கொணருவதற்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்துள்ளார் அடுத்த மாதம் நடைபெறவுள்ள ஐந்து மாநில சுட்டப் பேரவைத் தேர்தல்களுக்கு என இணையம் சுர்ந்த சி விஜில் எனப்படும் தனித்துவ மொபைல் செயலியை தேர்தல் ஆணையம் அறிமுகப்படுத்தியுள்ளது

தேர்தல் விதி மீறல்களை படம் பிடித்து சும்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகளுக்கு இந்த செயலி மூலம் மக்கள் அனுப்பலாம் இந்த செயலி பயன்பாடு நியாயமான சுதந்திரமான வெளிப்படையான முறையில் தேர்தல்களை நடத்துவதற்கு உதவும் என்று சத்தீஷ்கர் மாநில தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சுப்ரத் சாகு கூறியுள்ளார் தேர்தலை சந்திக்கும் மாநிலங்களில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலில் இருக்கும்போது மட்டும் இந்த செயலி செயல்படும்

கிராமப் புறங்களில் உள்ள மக்களுக்கு மின்னனு நிர்வாகம் மின்னனு சுகாதாரம் மின்னனு வங்கியியல் ஆகியவற்றை வழங்குவதை உறுதி செய்வதே இந்தத் திட்டத்தின் நோக்கமாகும் என்று அமைச்சர் குறிப்பிட்டார் இளையோர் ஒலிம்பிக் போட்டிகளில் ஆடவர் மற்றும் மகளிர் ஹாக்கி ஆட்டங்களில் இந்தியா வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது

முதல் பாதி நேரத்தில் இந்தியா இரண்டுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் முன்னணியில் இருந்த போதிலும் கடைசி நேரத்தில் மலேஷியா அடுத்தடுத்து மூன்று கோல்கள் அடித்து நான்குக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வென்று தங்கப் பதக்கத்தை தட்டிச் சென்றது இதேபோல் மகளிர் ஐவர் அணி ஆட்டத்தில் அர்ஜென்டினா இந்தியாவை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது

வெஸ்ட் இண்டீஸ் அணிபுடனான இரண்டு டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி பெற்ற வெற்றியைத் தொடர்ந்து வெளியிடப்பட்ட தரவரிசையில் பிரித்வி ஷா ரிஷப் பந்த் ஆகியோர் முன்னேறியுள்ளனர்